பிரதமர் திரு

இன்றிரவு பிரான்ஸ் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது

புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் தென்கொரிய அதிபர் மூன் ஜே பேச்சுவார்த்தைகளை இன்றைன் இருதரப்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தரம் மிக்கவையாக அமைந்துள்ளதையடுத்து இந்தியாவில் அவை பிரபலம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார்

முன்னதாக தென் கொரிய அதிபருக்கு குடியரசுத்தலைவர் மாளிகையில் இன்று காலை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது

இதுதொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி

ரங்கராஜன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் செல்வம் ஏ பஷீர் அகமது அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்ததோடு இரண்டு வாரங்களில் புதிய தரவிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது மருத்துவ சேர்க்கைக்கான தந்போதைய கவுன்சிலிங் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

வீரமணி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமாக அளிக்கப்பட வேண்டிய நீதி இது என்று குறிப்பிட்டுள்ளார்

எடப்பாடி

கடம்பூர் ராஜீ உடனிருந்தார்

இவ்விருவரின் ஜாமீன் மனுவை எதிர்த்து அமலாக்கத்துறை இயக்குனரகம் மேற்கொண்ட தாக்கல் செய்த மனுமீது விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஒ

ஓரிரு நாட்களில் இந்த தண்ணீர் மேட்டுர் அணையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனேயே மாணாக்கர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பாடத்திட்டங்கள் அமையும் என்று குறிப்பிட்டார்

அமைச்சர் வாய்ஸ் முன்னதாக திருச்சி சையத் முர்துசா அரசு மேல்நிலைப்பள்ளியில் அரசு பள்ளி மாணாக்கர் செய்முறை அனுபவங்கள் பெறுவதுடன் அவர்களின் படைப்பாற்றல் திறனை ஊக்குவித்து கல்வித்தரத்தை மேம்படுத்தப்படும் வகையிலான அறிவியல் மையம் மற்றும் நடமாடும் அறிவியல் பரிசோதனைக் கூடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார்

இதையொட்டி வேலூர் கோட்டைக்கு எதிரே அமைந்துள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராமன் முன்னாள் ராணுவத்தினர் மொழிப்போர் தியாகிகள் காவல்துறையினர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்

சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார்

செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இன்று இரவு பதினொன்றரை மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஃபிரான்ஸ் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது மாஸ்கோவில் நாளை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து குரேஷியாவுடன் மோதுகிறது